கூறியுள்ளார்

திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

உரிமையபாதுகாப்பதற்கானமசோதாவைகொண்டுவரமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது

என்றுடனவு அமைச்சர் திருராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் அரசுமுறைபயணமாக இந்தியாசெல்வதைதாம் ஆவலுடன் எதிர்நோக்கிஉள்ளதாகவும் பிரதமர் திருநரேந்திரமோடியைசந்தித்துபேசியபின் இந்தோ அமெரிக்காவர்த்தகஒப்பந்தம் உள்ளிட்டபலமுக்கியஒப்பந்தங்கள் யையெழுத்தாகும் என்றும் அமெரிக்கஅதிபர் டொனால்டுடிரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டளில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தமதுபயணத்திற்குப்பிள் இருநாடுகளுக்கும் இடையே இருதரப்பு உறவுகளைவலுப்படுத்தும் நோக்கில் மேலும் பலஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கும் பிரதமர் திருநரேந்திரமோடிஎடுத்துவரும் முயற்சிகளைதாம் வரவேற்பதாககூறினார்

விமானநிலையத்தில் அமெரிக்கஅதிபருக்குஅணிவகுப்பு மரியாதைஅளிக்கப்படஉள்ளது முதலில் இரு தலைவர்களும் சபர்மதிஆசிரமம் செல்கின்றனர் உலகிலேயேமிகப்பெரியமோத்திரா அரங்கில் ஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளநமஸ்தேடிரம்ப் பின்னர் என்றபிரமாண்டமானநிகழ்ச்சியில் அமெரிக்கஅதிபர் டொனால்டுடிரம்ப் பங்கேற்கஉள்ளார்

பெண்களின் கருத்தரித்தல் தொடர்பானஉரிமைகளைபெறுவதற்கானமசோதாவிற்குமத்தியஅமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது புத்தில்லியில் இன்றபிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையில் நஎடபெற்றஅமைச்சரவைகூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தமத்தியஅமைச்சர் ஜவ்டேக்கர் வளர்ந்துவரும் தொழில்நுட்பத்தின் திருபிரகாஷ் குழந்தைபெற்றுக் னொள்வதற்கானபெண்களின் உரிமைகளை இம்மசோதாஉறுதிசெய்யும் என்றார்

விவசாயிகளின் வருவாயைஅதிகரிப்பதற்குஅனைத்துவகையிலும் உதவிடும் வகையில் இந்தநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதாகஅமைச்சர் தெரிவித்தார்

வெளியிடங்களில் மலம் கழிப்பதைதடுக்கும் நோக்கில் தூய்மை இந்தியாதிட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டுவரும் பணிகளைமகாத்மாகாந்திதேசியஊரகவேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ் மேற்கொள்வதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

ரூபாய் செலவில் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அண்மையில் தொடங்கப்பட்டுள்ள ஐல் ஜீவன் என்றநீராதாரமேலான்மைபணிகளும் இந்த இயக்கத்தின்கீழ் மேற்கொள்ளப்படும்

மத்தியநுன்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஏற்படுத்தப்படும் என்றுஉணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தஅவர் நுகர்வோர் நலனைபாதுகாக்கும் வகையில் இந்தஆணையம் ஏற்படுத்தப்படுவதாககுறிப்பிட்டார் இந்தஆணையத்தின்கீழ் புகார்களைவிசாரிப்பதற்கெனதனிப்பிரிவு ஒன்றுஉருவாக்கப்படும் என்றும் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார்

போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் ஆக்கப்பூர்வமானவகையில் நேரடியாகபேச்சுவார்த்தைநடத்தி அவர்களைவேறுபகுதிக்குசெல்லுமாறகேட்டுக் கொள்ளதிட்டமிட்டுள்ளனர்

இன்றுசட்டப்பேரவையில் இதற்கானஅறிவிப்பை வெளியிட்டு இன்றுஅவர் மகளிர் நலனுக்கானதிட்டங்களையும் அறிவித்தார் இஸ்லாமியர் நலனுக்கான புதியஅறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார் ராஜீவ்காந்திகொலைவழக்கில் குற்றவாளிகள் ஏழு பேரைவிடுதலைசெய்வதுதொடர்பாகஆளுநரிடமிருந்துவிரைவில் நல்லமுடிவு வரும் என்றுமுதலமைச்சர் தெரிவித்தா் காவிரிடெல்டாபகுதிகளைபாதுகாக்கப்பட்டசிறப்பு வேளாண் மண்டலமாகமாற்றுவதுகுறித்துசட்டவல்லுநர்களுடன் விவாதிக்கப்பட்டுஅதிகாரப்பூர்வஅறிவிப்பு சட்டப்பேரவையில் வெளியிடமுயற்சிகள் நடைபெற்றுவருவதாகவும் திரு எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் மத்தியமைழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையர் பதவியைநிரப்புவதற்கானநடைமுறைகளைமுழுமையாகசீரமைக்கவேண்டும் என்றுகாங்கிரஸ் கட்சிகோரிக்கைவிடுத்துள்ளது புதுதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தஅக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திருமணிஷ் திவாரி தற்போதுள்ளநடைமுறைஅரசியல் சட்டத்திற்குஎதிராகஉள்ளதுஎன்றும் மத்திய கண்காணிப்பு சஞ்சய் கோத்தாரிநியமனத்தில் ஆணையர்திரு பலஉண்மைகளைமத்தியஅரசுமறைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் சத்ர்பதிசிவாஜியின் மரபுவழி சொத்துக்கள் தொடர்பானபிரச்சனைகளுக்குமாகாராஷ்டிரஅரசுதீர்வுகானும் என்றுமுதலமைச்சர் திருஉத்தவ் தாக்கரேதெரிவித்துள்ளார்

துணைமுதலமைச்சர் திருஅஜித்பவார் உள்ளிட்டபலரும் மாவீரன் சிவாஜிக்குமரியாதைசெலுத்தினர்

ஆசியக்கோப்பைமகளிர் கால்பந்தபோட்டி இந்தியாவில் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது